மக்களவையில் ரபேல் விமானம் வாங்கிய பிரச்சனை காரணமாக காங்கிரஸ் கட்சி வெளிநடப்பு செய்தது

பழனிசாமி தெரிவித்துள்ளார்

நாடாளுமன்றத்தில் இன்று இரு அவைகளிலும் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது எதிர்க் கட்சிகள் அமளி காரணமாக மாநிலங்களவை ஒத்தி வைக்கப்பட்டது ரபேல் விமானப் பிரச்சனை தொடர்பாக மக்களவையில் காங்கிரஸ் கட்சி வெளிநடப்பு செய்தது மாநிலங்களவையில் உத்தரபிரதேச முன்னாள் முதலமைச்சர் திரு அகிலேஷ் யாதவ் லக்னோ விமான நிலைத்தில் தடுத்து நிறுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக சமாஜ்வாதி கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர் முதலில் ஒத்தி வைக்கப்பட்ட அவை உணவு இடைவேளைக்குப் பின்னர் கூடிவுடன் சமாஜ்வாமி கட்சி உறுப்பினர் திரு ராம்கோபால் வர்மா இப்பிரச்சனையை மீண்டும் கிளப்பினார்

அவை மீண்டும் கூடியவுடன் இப்பிரச்சனையால் மீண்டும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டதை அடுத்து நாள் முழுமைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டது

ரபேல் விமானம் வாங்கியது தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வாய்ப்பே இல்லை என்று உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்ததை அடுத்து இந்த வெளிநடப்பு மேற்கொள்ளப்பட்டது நாடாளுமன்றக் கூட்டுக் குழு விசாரணையை வலியுறுத்தி காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் இதற்கு பதில் அளித்த உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் ஏற்கனவே இப்பிரச்சனை விவாதிக்கப்பட்டு விட்டது என்றும் நாடாளுமன்றக் கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட முடியாது என்றும் தெரிவித்தார் இதை ஆட்சேபித்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் முன்னாள் பிரதமர் அமரர் அடல்பிகாரி வாஜ்பாயின் திருவுருவப் படம் இன்று நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் திறந்து வைக்கப்பட்டது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இதைத் திறந்து வைத்தார் இந்த விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையாநாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ராமகஜன் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் மற்றும் மத்திய அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாட்டின் சிறந்த நிர்வாகிகளில் ஒருவரான அமரர் வாஜ்பாயின் பெயர் மக்கள் மனதில் என்றும் நிலைத்திருக்கும் என்றும் கூறினார் அமரர் வாஜ்பாய் தமது கொள்கையில் இருந்து விலகாமல் மக்கள் நலனைக் கருத்தில் கொண்டே செயல்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது உரையில் தெரிவித்தார் வழக்கறிஞர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய அரசு இயன்ற அனைத்தையும் செய்யும் என்று சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் இன்று இதைத் தெரிவித்த அவர் இந்த கோரிக்கைகள் குறித்த விஷயத்தில் அரசு திறந்த மனதுடன் இருப்பதாகவும் கூடுமானவரையில் வழக்கறிஞர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற முயற்சிக்கப்படும் என்றும் கூறினார்

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இன்று சட்டப்பேரவையில் கேள்வி ஒன்றுக்கு பதில் அளிக்கையில் இதைத் தெரிவித்த அவர் அரசு அறிவித்த இந்த நிவாரணம் நேரடியாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றார் முன்னதாக விவாதத்தின் போது திமுக உறுப்பினர் திரு பொன்முடி அரசின் இந்த அறிவிப்பு வரும் நாடாளுமன்றத் தேர்தலைக் கருத்தில் கொண்டு செய்யப்பட்டதாக கூறியதை முதலமைச்சர் மறுத்தார்

தமிழ்நாட்டில் பாலாறு அணைப் பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமைகளை அரசு விட்டுக் கொடுக்காது என்று அம்மாநில முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்று பாலாறு அணைப் பிரச்சனை குறித்த கவன ஈர்ப்புத் தீர்மானத்திற்கு பதில் அளித்த அவர் பாலாற்றின் குறுக்கே உள்ள தடுப்பணைகளை பழுதுபார்ப்பு மற்றும் மறுகட்டமைப்புப் பணிகளை உடனடியாக நிறுத்தக் கோரி தமிழக அரசு ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாக கூறினார் இந்த நிலையில் புதிய அணைகளைக் கட்ட ஆந்திரபிரதேச அரசு உத்தேசித்து இருப்பதாக தெரிய வந்ததை அடுத்து அதற்கான அனுமதி வழங்கக்கூடாது என்றும் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் முடியும்வரை தடுப்பணைகள் கட்டக்கூடாது என்றும் தமிழக அரசு ஆந்திர அரசுக்கு கடிதம் எழுதி இருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார் மத்திய அரசுக்கும் இது தொடர்பாக கடிதம் எழுதப்பட்டு இருப்பதாக அவர் தெரிவித்தார் புதுவையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணியும் பிரச்சனையில் துணைநிலை ஆளுநர் மாநில அரசோடு இணைந்து தீர்வு காண வேண்டும் என்று மார்க்சீய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுவை பிரதேசக் குழு கூறியுள்ளது துணைநிலை ஆளுநர் விளம்பர அரசியலைக் கைவிட்டு மக்கள் ஒத்துழைப்போடு தலைக்கவசத் திட்டத்தை செயல்படுத்த முயற்சிக்க வேண்டும் என்று இக்கட்சியின் மாநிலச் செயலர் திரு ராஜாங்கம் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார் புதுவையில் சாலை உயிரிழப்புக்கு விபத்துகள் மட்டும் காரணம் அல்ல என்றும் மது அருந்தி வாகனம் ஓட்டுதலும் முக்கிய காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார் மது தீமையை ஒழிக்காமல் மக்களிடையே மாற்றங்கள் கொண்டு வருவது இயலாதது என்று அவர் தெரிவித்துள்ளார்

இதற்கிடையில் தலைக்கவசத் திட்டம் தொடர்ந்து தீவிரமாக செயல்படுத்தப்படும் என்று துணைநிலை ஆளுநர் தமது வாட்ஸ்அப் செய்தியில் கூறியுள்ளார் பிடிவாதமாக தலைக்கவசம் அணிய மறுப்பவர்களின் ஓட்டுநர் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்படும் என்று அவர் கூறியுள்ளார் போக்குவரத்து விதிகளை மதித்து சட்டத்திற்கு மரியாதை அளிக்க வேண்டியது அவசியம் என்று தெரிவித்துள்ள அவர் சாலைப் பயன்பாடு மக்களின் கூட்டுப் பொறுப்பாகும் என்று கூறியுள்ளார் கட்டாயத் தலைக்கவசத் திட்டத்தை ஆட்சேபித்து அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றம் முன்பு இன்று ஹெல்மெட் உடைப்பு போராட்டம் மேற்கொண்டனர் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள துணைநிலை ஆளுநர் இது உச்ச நீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற உத்தரவுகளை அவமதிப்பதாகும் என்று தெரிவித்துள்ளார் புதுவையில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் கட்டாயமாக்கப்பட்டு இருப்பதை ஆட்சேபித்து அரசு வாரியங்கள் மற்றும் கார்ப்பரேஷன் ஊழியர்கள் இன்று விநோதமான போராட்டம் ஒன்றை மேற்கொண்டனர்

தலைக்கவசத்திற்கு பதில் மண் சட்டியை தலையில் அணிந்து மோட்டார் சைக்கிள் பேரணி ஒன்றை இவர்கள் நடத்தினர் ஊதியமின்றி உயிரிழப்பதா தலைக்கவசத்துடன் உயிர் வாழ்வதா என்ற பதாகைகளுடன் இந்த மோட்டார் சைக்கிள் ஊர்வலம் நடைபெற்றது

சாலைகளில் தலைக்கவசம் அணியாமல் வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளின் வாகன எண்கள் பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு நீதிமன்றம் மூலம் சம்மன் அனுப்பப்பட்டு அபராதம் வசூலிக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதைத் தவிர ஸ்பாட் ஃபைனும் வசூலிக்கப்பட்டதாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு ராகுல் அல்வால் தெரிவித்துள்ளார் புதுவையில் பல்வேறு துறைகளுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்ளும் நடைமுறையின் கீழ் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று காவல்துறை தலைமையகத்தில் மேற்கொண்டார் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் சட்ட விதிமுறைகளை காவல்துறை கடைபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினார் போக்குவரத்து சட்டம் ஒழுங்கை பிரதிபலிப்பதாகும் என்ற அவர் போக்குவரத்தைக் கட்டுப்படுத்தி முறைப்படுத்த உரிய நடவடிக்கைகளை காவல்துறை எடுக்க வேண்டும் எனக் கேட்டுக் கொண்டார் காவல்துறையில் பல்வேறு சேவைகள் கணினி மயமாக்கப்பட்டு இருப்பது குறித்து அவர் திருப்தி தெரிவித்தார் காவல்துறையில் உள்ள காவலர் பணியிடங்களை நிரப்ப வயது வரம்பை தளர்த்த வேண்டும் என்பது குறித்த முடிவை மத்திய உள்துறை அமைச்சகம் விரைந்து எடுக்க வற்புறுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார் முன்னாள் ராணுவத்தினரின் சேவைகளை காவல்துறை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் புதுவையில் வழக்கறிஞர்கள் தங்களின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டதை அடுத்து நீதிமன்றப் பணிகள் இன்று பாதிக்கப்பட்டன

புதுவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டனர் புதுச்சேரி ரயில் நிலையம் உலகத் தரத்திற்கு மேம்படுத்தப்பட இருப்பதாக தென்னக ரயில்வே பொது மேலாளர் திரு

விழுப்ரம் ரயில் நிலையத்தில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்ட அவர் இதைத் தெரிவித்தார் விழுப்புரம் புதுச்சேரி இடையிலான ரயில்களின் வேகத்தை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இன்று காலை நில அதிர்வு உணரப்பட்டது

இந்த அதிர்வு கடலுக்குள் நிகழ்ந்தது என்றும் ஆனால் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடப்படவில்லை என்றும் அவர் கூறினார் இந்த நில அதிர்வால் பாதிப்புகள் ஏதுமில்லை என்றும் அவர் தெரிவித்தார்

புகை மூட்டத்தால் ஏற்பட்ட மூச்சுத்திணறல் காரணமாகவே இவர்கள் இறந்ததாக டெல்லி சுகாதார அமைச்சர் திரு சத்யேந்திர ஜெயின் தெரிவித்துள்ளார் இந்த தீவிபத்து குறித்து மாஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்

அரவிந்த் கேஜரிவால் தெரிவித்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற மாநிலங்களவை எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுவதற்கும் ஒத்தி வைக்கப்பட்டது மக்களவையில் ரபேல் விமானம் வாங்கிய பிரச்சனை காரணமாக காங்கிரஸ் கட்சி வெளிநடப்பு செய்தது

பழனிசாமி தெரிவித்துள்ளார் பாலாறு பிரச்சனையில் தமிழகம் தனது உரிமையை விட்டுக் கொடுக்காது என்றும் திரு

புதுவையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவது குறித்த பிரச்சனைக்கு ஆட்சேபம் எழுந்துள்ள நிலையில் இவ்விஷயத்தில் சமரசத்திற்கே இடமில்லை என்று துணைநிலை ஆளுநர் கூறியுள்ளார்